நரேந்திரமோடி இன்று உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராபூரில் மாநில அளவிலான கூட்டுறவு மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களைத் தொடக்கி வைத்தார்

ராஜ்நிவாஸ் பரிசீலிப்பதற்குள் கோரிக்கைகளை முதலமைச்சர் போராட்டத்தில் இறங்கியிருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு நாராயணசாமியின் தர்ணா போராட்டத்திற்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராபூரில் மாநில அளவிலான ஒருங்கிணைந்த கூட்டுறவு மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களைத் தொடக்கி வைத்தார் சாதகமற்ற வானிலை காரணமாக பிரதமர் விழா இடத்தை சென்றடைய முடியாமல் போனதால் மொபைல் தொலைபேசி மூலமாகவே அவர் பொதுமக்களிடையே உரையாற்றினார் உத்தராகண்ட் மாநிலத்தில் விவசாயம் மற்றும் வேளாண்சார் துறைகளில் கூட்டுறவு செயல்பாடுகளை வலுப்படுத்துவதன் மூலம் மாநிலத்தின் ஊரகப் பொருளாதாரத்தை பெருமளவு மேம்படுத்த ஒருங்கிணைந்த கூட்டுறவு மேம்பாட்டுத் திட்டம் உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உத்தராகண்ட் மாநிலத்தின் மலை பகுதிகளில் வசிப்பவர்களுக்குத் போதிய உதவிகளை வழங்குவதன் மூலம் இவர்கள் மற்ற இடங்களுக்கு நிர்பந்தமாக இடம் பெயர்வதை தவிர்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது பிரதமர் திரு

இந்தியாவிற்கும் கொரியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் அண்மைக் காலங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை இரு நாடுகளும் மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய வாய்ப்பாக பிரதமரின் இப்பயணம் அமையும் என்று புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுவையில் ஹெல்மெட் விதிமுறையின் கட்டாய அமலாக்கம் உட்பட துணைநிலை ஆளுநரின் பல்வேறு நடவடிக்கைகளைக் கண்டித்து முதலமைச்சர் திரு

முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேற்றிரவு மகளிர் காங்கிரஸ் தொண்டர்கள் சமைத்துக் கொடுத்த உணவை உண்ட பின்னர் ராஜ்நிவாசுக்கு வெளியே தர்ணா போராட்ட இடத்திலேயே படுத்து உறங்கியதுடன் இன்று காலை முதல் போராட்ட இடத்தில் இருந்தே அதிகாரப்பூர்வப் பணிகளையும் மேற்கொண்டனர் காங்கிரஸ் தோழமைக் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பலரும் இப்போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர்

சென்னையில் இருந்து அவர் இன்று மாலை புதுடில்லி செல்ல இருப்பதாகவும் ராஜ்நிவாஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

துணைநிலை ஆளுநர் ராஜ்நிவாசில் இருந்து புறப்பட்டுச் சென்று விட்டதை முதலமைச்சர் திரு நாராயணசாமியிடம் செய்தியாளர்கள் சுட்டிக் காட்டிய போது துணைநலை ஆளுநர் பயத்தில்தான் வெளியே சென்று விட்டதாக திரு நாராயணசாமி பதில் அளித்தார் துணைநிலை ஆளுநர் புதுவை திரும்பும் வரை தர்ணா போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார்

தலைமைச் செயலர் திரு அஸ்வினிகுமார் டிஜிபி சுந்தரி நந்தா ஆகியோர் நேற்று பின்னிரவில் போராட்ட இடத்திலேயே முதலமைச்சரை சந்தித்துப் பேச்சுவார்த்தை நடத்தினர் துணைநிலை ஆளுநருக்கும் தமக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் எந்தப் பிரச்சனையும் இல்லை என்றும் மக்கள் நலத் திட்டங்களை துணைநிலை ஆளுநர் தடுக்கக் கூடாது என்பது மட்டுமே தமது விருப்பம் என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறினார் கட்டாய ஹெல்மெட் இலவச அரிசி அரசு நிறுவனங்கள் மற்றும் வாரிய ஊழியர்களுக்கு சம்பளம் ஆகிய பிரச்சனைகளுக்குத் தீர்வு காணப்பட்டால் தர்ணா போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் இதர பிரச்சனைகளை கட்டம் கட்டமான முறையில் பேசித் தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார்

நாராயணசாமி வலியுறுத்தினார் ராஜ்நிவாசுக்கு வெளியே நடக்கும் காந்திய வழிப் போராட்டம் துணைநிலை ஆளுநரின் சர்வாதிகாரப் போக்கிற்கு எதிரான மக்கள் இயக்கம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இல்லாத பிரச்சனை எழுப்பி கோரிக்கைகளை ராஜ்நிவாஸ் பரிசீலிப்பதற்குள் தர்ணா போராட்டத்தில் இறங்கியிருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேதிக்குள் பதில் அளிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என முன்கூட்டியே திரு நாராயணசாமி தெரிவிக்கவில்லை என்றார் கட்டாய ஹெல்மெட் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்துவதில் என்ன தவறு இருக்க முடியும் என்றும் அவர் வினவினார் புதுவையில் துணைநிலை ஆளுநருக்கு எதிரான முதலமைச்சர் திரு

நாராயணசாமியின் தர்ணா போராட்டத்திற்கு திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளர் அவர் இன்று தொலைபேசி மூலம் திரு நாராயணசாமியை தொடர்பு கொண்டு திமுக வின் ஆதரவைத் தெரிவித்தார் பின்னர் ட்விட்டரில் செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் அசாதாரண அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டதற்கு துணைநிலை ஆளுநர்தான் பொறுப்பு என்றும் இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கூறினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநில ஆளுநர்களை கட்சிப் பொதுச் செயலர்களாகப் பயன்படுத்தி வருவதற்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் இதனால் ஆளுநர் பதவி தேவைதானா என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருப்பதாகவும் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார் புதுவையில் துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் மலிவான விளம்பர அரசியலில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கை பாழ்படுத்துவதால் மத்திய அரசு துணைநிலை ஆளுநரைத் திரும்ப அழைத்துக் கொண்டு புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை முடக்கி வைக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரச்சனைகளுக்கா போராடுவதாக ழுதலமைச்சர் கூறுவது உண்மையானால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துப் பேசி அரசின் சார்பில் போராட்டம் நடத்தியிருக்க வேண்டுமே தவிர முதலமைச்சரின் தற்போதைய போராட்டம் தேர்தல் நோக்கம் கொண்ட கட்சிப் போராட்டம் மட்டுமே என்றார் ஹெல்மெட் விதிமுறையின் கட்டாய அமலாக்கத்தை ஆட்சேபித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய போராட்டத்தை நீதிமன்ற அவமதிப்பாக சித்தரிக்கும் துணைநிலை ஆளுநர் இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கத் தயாரா என்றும் அவர் வினவினார் புதுவையில் ராஜ்நிவாஸ் முன்பாக அனுமதியின்றி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை கைது செய்ய வேண்டும் எனக் கோரி மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் கட்சித் தொண்டர்களுடன் குபேர் சாலையில் உள்ள அம்பேத்கார் மணிமண்டபத்தில் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்

சுவாமிநாதன் உள்ளிட்ட பிஜேபி நிர்வாகிகள் டிஜிபி சுந்தரி நந்தாவை சந்தித்து முதலமைச்சரின் தர்ணா போராட்டத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு உள்ளதாக வலியுறுத்தினார் இதற்கிடையே பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று வகுப்புகளைப் புறக்கணித்து ராஜ்நிவாசுக்கு ஊர்வலமாகச் சென்று துணைநிலை ஆளுநருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்தனர் புதுவையில் மக்கள் நலத் திட்டங்களை துணைநிலை ஆளுநர் தடுத்து வருவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று கூறியும் அதைக் கண்டித்தும் சிபிஎம் மாநிலப் பிரிவினர் இன்று தலைமை அஞ்சலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்

சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் தலைமையில் இப்போராட்டம் நடைபெற்றது

கடற்கரை சாலை காந்தி திடலில் நாளை மாலை இவ்விழாவை கலை பண்பாட்டுத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் கலை பண்பாட்டுத் துறைச் செயலர் திரு தேவேஷ் சிங் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

சிக்கிம் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியும் மத்திய நிர்வாகத் தீர்ப்பாயத்தின் முன்னாள் தலைவருமான நீதிபதி பிரமோத் கோலி பட்டமளிப்பு உரை நிகழ்த்தி பட்டங்களை வழங்க இருக்கிறார் துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் தலைமையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி முன்னிலையில் நடைபெற உள்ள இவ்விழாவில் அமைச்சர்கள் திரு

கமலகண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு

ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக புதுவை பல்கலைக்கழகத்தின் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாணவர்கள் பல்பணி மையத்தையும் மாணவியர் தங்கும் விடுதியையும் மத்திய ஜவுளித் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று திறந்து வைத்தார் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் ஜவுளித் துறை அமைச்சர் திரு

கோரிக்கைகளை ராஜ்நிவாஸ் பரிசீலிப்பதற்குள் முதலமைச்சர் போராட்டத்தில் இறங்கியிருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு நாராயணசாமியின் தர்ணா போராட்டத்திற்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளார்